பிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுமத்தியகல்விஅமைச்சர் திருரமேஷ் பொக்ரியால் நிஷாந்த் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் நடத்திபஆவோசனைக்குபிறகு இந்தமுடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாகமத்தியஅரசின் செய்திகுறிப்பு தெரிவிக்கிறது

சிபிஎஸ்இபொதுத் தேர்வுகள் இந்தமாதம் இறுதியில் நடைபெறுவதாக இருந்தது

பத்தாம் வகுப்பு மானவர்களின் தேர்ச்சிஅவர்கள் ஏற்கனவேபெற்றமதிப்பென்கள் மற்றும் சிபிஎஸ்இ யின் அளவுகோல்கள் அடிப்படையில் அறிவிக்கப்படும் என்றுஅவர் தெரிவித்துள்ளார்

இளைஞர்கள் திறன் மேம்பாட்டில் வளர்ச்சிஅடையவேண்டும் என்றுகுறிப்பிட்டபிரதமர் இதற்காகநாடுமுழுவதும் திறன் மேம்பாட்டுமையங்கள் அமைக்கப்பட்டுவருவதாகதெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பாரதரத்னாடாக்டர் பி

ழாரம் குட்டினார் அம்பேத்கரின் வழிகாட்டுதல்கள் மற்றும் அறிவுரைகள் மக்களைவளர்ச்சிமற்றும் அமைதிபாதையில் தொடர்ந்துபயணிக்கபெரும் அளவில் உதவிவருவதாககூறினார்

பருவநிலைமாற்றம் ஒரு சர்வதேசபிரச்ளைஎன்றுகுறிப்பிட்டஅவர் இதைசமாளிக்கஅனைத்தநாடுகளும் ஒன்றுபட்டுசெயல்படவேண்டும் என்றகேட்டுக்கொண்டார்

உள்நாட்டுதேவைகளை பூர்த்திசெய்யஉள்ளதால் இம்மருந்தின் ஏற்றுமதிதடைசெய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

நோய் தொற்றைகட்டுப்படுத்தவழினட்டுநெறிமுறைகளைமக்கள் கண்டிப்புடன் கடைபிடிப்பதைஊக்கப்படுத்தும் விதமாகமேற்கொள்ளும் பல்வேறுமுயற்சிகளின் ஒருபகுதியாக இந்தகலந்துரையாடலுக்குஏற்பாடுசெய்யப்பட்டுள்ளதுஎன்றுஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்தஆலோசனைக்குபிறகுபிரதமர் நான்குநாட்கள் தடுப்பூசிதிருவிழாவைஅறிவித்தார்

அரசியல் கட்சிகள் எர்பிலும் அமைப்புகள் சார்பிலும் பல்வேறு இடங்களில் உள்ளஅம்பேத்கரின் சிலைக்குமாலைஅணிவித்துமரியாதைசெலுத்தப்பட்டது அகில இந்தியவாளொலிமற்றும் தொலைக்காட்சிபொறியியல் தென்மண்டவபிரிவு அலுவலகத்தில் டாக்டர் அம்பேத்கர் உருவப்படத்திற்குகூடுதல் தலைமை இயக்குனர்கள் திருசீனிவாசன் ராமச்சந்திரன் திருளம் ஆனந்தன் உள்ளிட்டோர் மலர் தூவிமரியாதைசெலுத்தினர்

தமிழ் புத்தாண்டுதினம் இன்றுவழக்கமானஉற்சாகத்துடன் ணொண்டாடப்பட்டது புத்தாண்டுதினத்தையொட்டி கோவில்களில் சிறப்பு பூஜைகள்மற்றும் வழிபாடுகள்நடத்தப்பட்டன

மலையாளமொழிபேசும் மக்களுக்கான புத்தாண்டுதிருநாள் விஷுவும் இன்றுணொண்டாடப்பட்டது